எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் தமிழகத்தில் எந்தவொரு சிறுபான்மையினரும் பாதிக்கப்பட மாட்டார் என்றும் இஸ்லாமிய சமுதாயத்தினர் இச்சட்டம் குறித்து அச்சம் கொள்ளத்தேவையில் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இதை தெரிவித்தார்

தேர்தல் அலுவலர்கள் அனைத்து கட்சியின் முகவர்கள் முன்னிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது என்றும் அரசு அதிகாரிகள் நடுநிவையுடன் செயல்பட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாகவும் இதனை பொறுத்துக்கொள்ளாமல் வேண்டுமென்றே சிலர் பொய்யான தகவல்களை திட்டமிட்டே பரப்பிவருவதாகவும் அவர் கூறினார் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக இருக்கிறது என்றும் இதனை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்று வருகிறது என்றும் இந்த அங்கீகாரம் மாநில மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

மேலும் காவல் வானொலிப் பிரிவு நாய் படை பிரிவு மற்றும் காவல் புகைப்பட பிரிவுகளில் தலா இரண்டு பேருக்கு முதலமைச்சரின் காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணி பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன இவர்களின் பணி நிலைக்கு தக்கவாறு பதக்கத்துடன் ரொக்கத் தொகை வழங்கப்படும் என்றும் இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக தமிழகம் முழுவதம் இன்று போகிப்பண்டிகை கொண்டாடப்பட்டது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதமொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை அகற்றியும் மேளமடித்தும் போகியை கொண்டாடினா் நாளை பொங்கல் பண்டிகை கொன்டாடப்படுவதையொட்டி பொங்கல் பானை கரும்பு மஞ்சள் கிழங்கு உள்ளிட்ட பொருட்களை மக்கள் அர்வமுடன் வாங்கி சென்றனர் நாளை காலை உழவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமாக திகழும் சூரியனுக்கு புது பானையில் பொங்கலிட்டு வழிபடுவதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் பொங்கலையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள மகரசங்கராந்தி மற்றும் பெங்கல் வாழ்த்து செய்தியில் நமது பாரம்பரிய கலாச்சாரம் மரபுகள் பழக்கவழக்கங்கள் கலைகள் ஆகியவற்றை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெற வேண்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று கீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திட் வேண்டுமென்று வாழ்த்துவதாக கூறியுள்ளார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்நாளில் மக்களுக்கு பல நற்பணிகளை ஆற்றுவதற்கு புதுசக்தி பிறந்திருப்பதாகவும் தமிழகத்தை உயர்த்த உழைப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சாதி மத பேதமற்று நாம் அனைவரும் ஒரினம் தமிழினம் என்ற உன்னதக உணர்வைப் பெறும் வகையில் ஒற்றுமை சமத்துவம் சகோதரத்துவம் தளைக்க சமத்துவப் பொங்கலைச் சமைப்போம் என்று தெரிவித்துள்ளார் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் பாமக நிறுவனார் மருத்துவர் ச ராமதாசு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மதிமுக பொதுச் செயவாளர் திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

விளையாட்டுத் துறைக்கு தனி முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் மாணவர்கள் உடல் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை சுய மரியாதை போன்ற நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ள உடல் கல்வி துணை புரிவதாகவும் திரு அன்பழகன் கெரிவிக்கார் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் அருகே தொண்டான் துளசி கிராமத்தில் அம்மா இளைஞர் விளையாட்டுத் திட்டத்தை பத்திரப்பதிவுத் துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தில் வரும் வீரர்களுக்கு தமிழக அரசு இரண்டு கோடி ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்துகிறது என்றும் வேறு எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற திட்டம் இல்லை என்றும் கூறினார் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் விளையாட்டுகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டத்தின்கீழ் தற்போது விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் அம்மா விளையாட்டுத் திட்டத்தின்கீழ கட்டப்பட்டுள்ள மைதானத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பசுமைத் தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஏற்று மாணவர்கள் பயன்படுத்திய புத்தகங்களை திரும்பப்பெற்று அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை அரசு அராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊராட்சி சேவை மையங்கள் விரைவில் செயல்படத் தொடங்கும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் கிராமப்புற இளைஞர்களின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கொள்ள வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு துரைகண்ணு கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் அம்மா இளைஞர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கிராமப்புற இளைஞர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றார்

மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது

அஸ்ஸாம் தலைநகர் குவாஸாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் ஹரியானா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கிறது

இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜகர்த்தாவில் இன்று தொடங்கியது நாளை நடைபெறும் பிரதான போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா காஸ்யப் ஸ்ரீகாந்த் சாய் பிரனித் எச் எஸ் பிரணாய் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்